மறுநாள் கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

விதித்துள்ளது சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னையில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை தில்லி அணிகள் மோதுகின்னறன இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் எஞ்சிய மூன்று கட்டங்களுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள பல்வேறு பகுதிகளில் பேரணிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் கலந்துகொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உத்திர பிரதேசம் மற்றும் மத்தியப் பிரதேச மாநிலங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் உத்திரபிரதேச மாநிலம் பாரபங்கியில் இன்று நடைபெறவுள்ள பொதுக் கூட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதியும் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவும் இணைந்து பங்கேற்கின்றனர் பீகாரில் பிஜேபி யின் மூத்த தலைவர் திரு ராஜ்நாத்சிப் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஐக்கிய ஜனதாதள் கட்சித் தலைவரும் பீகார் மாநில முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் மூன்று பொதுக்கூட்டங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ராஷ்ட்ரீய ஜனதாதள் கட்சித் தலைவா் திரு தேஜஷ்வீ பிரசாத் யாதவ் தமது கூட்டணி கட்சி வேட்பாளா்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்கிறாா்

ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் தில்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் சாந்தினி சவுக் பகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களும் தில்லியின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகின்றனர்

ஹரியானாவில் தேர்தல் பணிகளில் ஈடுபடுவோர் வாக்களிப்பதற்கு ஏதுவாக ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்குமாறு அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜீவ் ரஞ்ஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் சண்டிகில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விண்ணப்பத்தை ஏற்று அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் அவா்கள் பணியில் இருந்தவாறே வாக்களிக்கலாம் என்று கூறியுள்ளார் அரசு பணியாளா்களும் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள தனியார் துறை ஊழியர்களும் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீரில் சுட்டப்பேரவைத் தேர்தலை நடத்துவது குறிதத ஆலோசனைக் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகத்துடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அம்மாநிலத்தில் குடியரசுத் தலைவா அழட்சி அமலில் உள்ளதை அடுத்து சட்ட வல்லுநரின் ஆலோசனையும் கேட்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஃபோனி புயல் ஒடிசா மாநிலம் கோபால்பூர் சன்பாலி இடையே நாளை மறுநாள் பிற்பகல் கரையைக் கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆந்திரபிரதேசத்தின் ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் மற்றும் விசாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை முதல் சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் கடல் அலைகள் இரண்டு மீட்டர் அளவுக்கு உயரக்கூடும் என்பதால் மீனவா்கள் கடலுக்குள் கெல்ல வேண்டாம் என்று விசாகப்பட்டினத்தில் உள்ள புயல் எச்சிக்கை மையம் அறிவுறுத்தியுள்ளது ஒடிசாவில் ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை விலக்கிக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது போனி புயலை சமாளிக்கத் தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக இந்திய கடற்படையின் கிழக்கு பிராந்தியம் தெரிவித்துள்ளது ஒடிஸாவில் பத்ரக் என்ற இடத்தில் கள்ளச்சாரயம் அருந்திய எட்டு பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

பாலஸோர் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கூடுதல் மருத்துவர்கள் பத்ரக் யில் உள்ள மருத்துவமனைகளில் அவசர பணிகளை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனா்

இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மகராஷ்டிராவும் குஜராத்தும் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியையும் செழிப்பையும் காண்பதற்கு தமது வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் புதிய படைப்புகளை உருவாக்குதல் தொழில் வளர்ச்சி மற்றும் துணிச்சலை காட்டுவதிலும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை அடைவதிலும் குஜராத் மக்கள் சிறப்பாள பங்காற்றியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார்

இந்நாளைபொட்டி அம்மாநில ஆளுநர் திரு வித்பாசாகர் ராவ் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்துக்கு அச்சாணியாக உள்ள மகாராஷ்டிரா மாநிலம் வேளாண்மை தொழில் உற்பத்தி வர்த்தகம் போக்குவரத்து ஆகியவற்றில் முன்னோடியாக விளங்குவதாக அவர் கூறியுள்ளார் கத்ரபதி சிவாஜி சாவித்ரிபாய் பூலே மகாத்மா ஜோதிபா பூலே பாரத ரத்னா பாபா சுவேற் அம்பேத்கர் ராஜஸ்ரீ சத்ர்பதி சாஹூ மகராஜ் ஆகியோர் மகாராஷ்டிராவின் உலகறிந்த தலைவர்களாக பல்வேறு துறைகளில் விளங்கியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதிலும் உழைப்பாளிகளின் சிறப்பை கொண்டாடும் விதத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கமுதாயத்தில் பொருளாதார வளா்ச்சியை ஊக்குவித்து ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாகும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயடு ஆகியோர் நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக உள்ள எண்ணற்ற உழைப்பாளிகளின் பங்களிப்பை நாடு கொண்டாடுவதகவும் அவர்களின் நலனை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர்

இது தொடர்பாள நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்வதற்கு அம்மாநில ஆளுநர் திரு சத்பபால் மாலிக் உத்தரவிட்டுள்ளார்

சென்ற மார்ச் மாதம் வரை எல்லைக்கட்டுப்பாட்டுப் பகுதிகளில் நிகழ்ந்த தப்பாக்கிசூடு சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தொகை நேற்று வழங்கப்பட்டது இலங்கையில் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் மத ரீதியிலான பிரச்சாரங்களுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் சிலர் இலங்கையில் பயங்கரவாதத்தை தூண்டும் வகையில் பிரக்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் அந்நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதாகவும் அரசு கூறியுள்ளது இஸ்லாமிய மத போதகர் சாஹிர் நாயக்கின் பீஸ் தொலைக்காட்சிக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது இந்தியாவிலும் வேறு சில நாடுகளிலும் இந்த ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டுள்ளது மத ரீதியில் வன்முறையை தூண்டும் விதத்தில் செயல்படுவோர் மீதம் தவறான செய்திகளை ஊடகங்களில் வெளியிடுவோர் மீதம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ரனில் விக்கிரமசிங்கே கூறியுள்ளார் இனவெறியைத் தாண்டும் விதமாக செயல்படுவோர் மற்றும் பயங்கரவாதத்தை ஆதரிப்போர் மீதான கண்காணிப்பு அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜிகாதி பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒருமித்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று திரு விக்ரமசிங்கே கேட்டுக்கொண்டார் அமெிக்காவில் ஒகியோவின் புறநகா் பகுதியில் சீக்கிய மதத்தைச் சார்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கொல்லப்பட்டதாக காவல்துறை தலைவர் திரு ஜோயல் ஹெர்சாக் தெரிவித்துள்ளார் வீட்டிற்குள் துப்பாக்கிகடும் சத்தம் கேட்டதாகவும் உடனடியாக காவல்துறையை அழைத்ததாகவும் அருகில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக நியுயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் சும்பவம் குறித்து கூடுதல் தகவல்களை சேகரித்து வருவதாகக் கூறியுள்ளது மற்றொரு சும்பவத்தில் வடக்கு கரோலினா பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கி ஏந்திய நபர் கட்டதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

சென்னையில் நடைபெறும் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்கும்

பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற பெங்களூரு ராஜஸ்தான் இடையேயான ஆட்ம் மழை காரணமாக பாதிக்கப்பட்டு வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது இந்த இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது